அவருக்கு செலுத்தும் சிறந்த அஞ்சலியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தொடங்குவதாக இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் அறிவித்தார்

இயக்கம் நாடு முழுவதும் தொடங்கப்படவுள்ளது

புதுதில்லியில் நடைபெறுகின்றன

நசோமி ஒக்குஹராவை எதிர்கொள்கிறார்

ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்க மக்கள் அரசோடு கரம்கோர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார் ப்ளாஸ்டிக் கழிவுகளை முழுவதுமாக சேகரிப்பதற்கான ஏற்பாடுகளை உறுதி செய்யுமாறு நகராட்சிகளையும் மாவட்ட நிர்வாகங்களையும் கிராம பஞ்சாயத்துகளையும் அவர் கேட்டுக்கொண்டார் இவ்வாறு குவியும் பிளாஸ்டிக் பொருட்களை அழிப்பதற்கு உரிய வழிமுறைகளை கானுமாறு கார்ப்பரேட் பிரிவினருக்கும் அழைப்பு விடுத்தார் பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்து எரிபொருளாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார் சேவை என்பதை மகிழச்சியாக செய்யும்போதுதான் அது அர்த்தமுடையதாக இருக்கும் என்று குறிப்பிட்ட திரு மோடி இதுவே உள்மன மகிழச்சியை உருவாக்கும் என்றார் அடுத்தமாதம் நாடுமுழுவதும் ஊட்டச்சத்து திட்டத்திற்கு அர்ப்பணிக்கப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சமச்சீரான ஊட்டச்சத்து மிக்க உணவு அனைவருக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் தேவை என்று குறிப்பிட்ட அவர் ஊட்டச்சத்து திட்ட இயக்கத்தின் மூலம் நவீன அறிவியல் முறைகள் இதற்கு உதவுவது பற்றி மக்களிடம் எடுத்துரைக்கப்படும் என்றார் நாசிக் நகரில் தொடங்கப்பட்டுள்ள புதுமையான இயக்கம் பற்றி பிரதமர் குறிப்பிட்டார் இந்த இயக்கத்தின்கீழ் அங்கன்வாடி ஊழியர்கள் அறுவடை காலத்தில் மக்களிடமிருந்து கைப்பிடி தானியங்களை பெற்று குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உணவு தயாரிக்க இதனை பயன்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

சிறந்த முன்முயற்சிகள் எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் தேசிய விளையாட்டுகள் தினம் வரும் வியாழக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உடல் தகுதிக்கான இயக்கம் தொடங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார் நாட்டுமக்கள் தங்களின் உடல்தகுதி பற்றிய விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் டிஸ்கவரி அலைவரிசையில் தாம் பங்கேற்ற மனிதரும் வனமும் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பான பின் வனவிலங்குகள் குறித்தும் கற்றுக்சூழல் குறித்தும் மக்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் என்று திரு மோடி தெரிவித்தார் இது இந்தியாவின் மரபுகள் மற்றும் இயற்கை மீதான அதன் ஈடுபாடு ஆகியவற்றை உலகுக்கு உணர்த்த உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வடகிழக்கு மாநிவங்களிலும் ஜிம்கார்ப்பெட் தேசிய பூங்கா உள்ளிட்ட இடங்களை மக்கள் பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்

புலிகளின் எண்ணிக்கையை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இரண்டு மடங்கு ஆக்க இலக்கு நிர்ணயிக்கப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

தற்போதைய பருவகாலத்தில் மழை வெள்ளம் ஒருபக்கம் இருந்தாலும் பூரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பண்டிகைகளும் அதைபொட்டிய சந்தைகளும் மக்களுக்கு மறுபக்கம் மகிழ்ச்சியை தருகின்றன என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

இன்று இரவு அவர் பியாரிட் நகருக்கு செல்வார்

முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பஹ்ரைன் மன்னர் ஹமாத் பின் ஈஸா அல் காலிஃபா வுடன் மனாமா நகரில் இருதரப்பு மற்றும் மண்டல பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பு சிறப்பானதாக இருந்தது என்று அவர் கூறினார் பிரதமருக்கு மன்னர் ஹமாத் மறுமவர்ச்சி விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் இந்த விருது இந்தியாவுக்கே அளிக்கப்பட்ட கவுரவம் என்றும் இந்தியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலான நட்புறவின் அடையாளம் என்றும் கூறினார் பின்னர் பஹ்ரைன் தேசிய அரங்கத்தில் இந்திய சமுதாயத்தினரிடையே பிரதமர் உரையாற்றினார் இந்த உரையில் மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜேட்லிக்கு அவர் புகழாரம் சூட்டினார் வளைகுடா பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட மிகப்பழமையான புரீநாத்ஜி கோவிலை பிரதமர் இன்று பார்வையிட்டார் புதுதில்லியில் நேற்று காலமான பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான அருண்ஜேட்லியின் உடல் இன்று நிகம்போத் கட் இல் தகனம் செய்யப்படவுள்ளது தற்போது அவரது உடல் பிஜேபி தலைமையகத்துக்கு கொண்டு வரப்பட்டு கட்சித்தொண்டர்கள் தலைவர்கள் மற்றும் மக்களின் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார் திரு தங்கமணி ஆகியோர் அருண் ஜேட்வி உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் தமிழக பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் உள்ளிட்ட பிஜேபி பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினர் இங்கிருந்து இன்று பிற்பகல் இரண்டரை மணிக்கு இறுதிக் சடங்குகள் நடைபெறும் யமுனை நதிக்கரையில் உள்ள நிகம்போத் கட் ற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்படும் அருண் ஜேட்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்று நேற்று உயிரிழந்தார்

ஜம்மு காஷ்மீரின் அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த அவர் வலியுறுத்தினார் தெற்கு காஷ்மீரின் அனந்நநாக் மாவட்டத்தில் நேற்று பயணம் செய்தபின் பாதுகாப்பு நிலைமை குறித்த ஆய்வுக்கூட்டத்திற்க தலைமை வகித்த அவர் இம்மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் கடந்த இரண்டு வாரங்களாக தாம் மேற்கொண்ட பயணம் பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஊக்கமளிப்பதாக இருக்கின்றன என்றார்

அமேசான் பகுதியை பாதுகாக்க தமது அரசு உறதிபூண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ராணுவ வீரர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமைகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களுடன் ஒருங்கிணைந்து அமேசான் காட்டில் ஏற்பட்டுள்ள பெரும் தீயை அணைக்க முயற்சி செய்வார்கள் இந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியில் பிரேசில் அரசுக்கு குணக்கம் இருப்பதாக குற்றம்சாட்டி பிரேசிவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் பகமை குடில் வாயுக்களை பெருமளவு ஈர்க்கவும் அமேசான் காடு மிகவும் முக்கியமானது என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்தனர்

சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் இந்தப்போட்டி நடைபெறவுள்ளது

உலக பேட்மிண்டன் சாம்பியன் மகளிர் ஒற்றையர் போட்டித்தொடரில் மூன்றாவது ஆண்டாக இறுதிப்போட்டிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார் இருப்பினும் கடந்த இரண்டு முறைகளிலும் அவர் வெள்ளிப்பதக்கத்தையே வென்றுள்ளார் தற்போது தங்கப்பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இன்று களம் இறங்குகிறார்